ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பாள அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

ம்சோதாவை திரும்பப் பெற வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நநேரந்திர மோடியை வலியுறுத்தியுள்ளார்

ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக திரு அசோக் கெல்லாட் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பான அனைத்து மலுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் கொள்கை முடிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தேகிக்கும் சூழல் ஏற்படவில்லை என்று தெரிவித்தது எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் வணிக ரீதியான சாதகம் செய்யப்பட்டதற்கான உறுதியான சான்று இல்லையென்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் போர் விமானங்கள் அவசியம் என்றும் ஒரு நாடு இவற்றைப் பெறாமல் இருக்க இயலாது என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் எத்தனை போர் விமானங்கள் வாங்க வேண்டுமென்று நீதிமன்றம் அரசை நிர்ப்பந்திக்க முடியாது என்றனர் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக கூட்டு நாடாளுமன்றக்குழு விசாரிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டன

ரஃபேல் விவகாரத்தில் திரு ராகுல்காந்தி உண்மைக்கு மாறான தகவலை வெளியிட்டு அரசின் மீது களங்கம் விளைவித்தாக உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு நிதி வழங்கக் கோரி தெலுங்கு தேசும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதையடுத்து அவை ஒத்தி வைக்கப்பட்டது பின்னர் மீண்டும் கூடிய போது உள்துறை அவை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ரஃபல் விமானம் கொள்முதல் தொடர்பாக தவறாக தகவல்களைப் பரப்பியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று கூறினார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசின் மீதான களங்கத்தை நீக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் விஷயத்தில் காங்கிரஸ் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கூறியது உச்சநீதிமன்றத் தீர்ப்பின் மூலம் தெளிவாகிவிட்டது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் ஆதாயத்திற்காக காங்கிரஸ் மக்களை தவறாக வழிநடத்தியுள்ளது என்றார் இதற்கிடையே ரஃபேல் போர் விமான கொள்முதல் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பை காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவாக கருத முடியாது என்று அக்கட்சியின் மூத்தத் தலைவர் திரு ஆனந்த் ஷர்மா தெரிவித்துள்ளார் இது விஷயத்தில் கூட்டு நாடாளுமன்றக் குழுவின் விசாரணை தேவை என்ற கோரிக்கையை காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அவர் கூறினார் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக திரு அசோக் கெல்லாட் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது இத்தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்தத் தலைவர் திரு கே சி வேணுகோபால் ராஜஸ்தான் மாநில பொறுப்பாளராக இருந்த திரு சச்சின் பவட் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்றும் கூறினார் பதவியேற்பு குறித்து அம்மாநில ஆளுநருடன் கலந்து ஆலோசித்த பின்னர் தேதி அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் வங்கக்கடலில் தென்கிழக்கே உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இதனால் அடுத்த இரு தினங்களுக்கு மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இத்தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அனைத்து மாநிலங்களுடன் ஆவோசனை மேற்கொண்டபின்னர் இத்தகைய மசோதாவை நிறைவேற்றவாம் என்று அவர் கூறியுள்ளார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மசோதாவில் அணைக்கட்டுகள் உள்ள மாநிலங்களுக்கு அணைகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உரிமை இல்லை என்று கூறப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் முல்லைப்பெரியாறு பரம்பிக்குளம் துணக்கடவு மற்றும் பெருவாரிப்பள்ளம் அணைக்கட்டுகள் உள்ளதாகக் கூறிய அவர் இவை அனைத்தும் மாநிலங்களுக்கு இடையேயான உடன்பாட்டின் மூலம் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் முல்லைப்பெரியாறு அணை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தமிழகத்திற்கே அணையை பராமரிக்கும் உரிமை உள்ளதாக கூறியிருப்பதை அவர் தெளிவுப்படுத்தியுள்ளார் அணைகள் அனைத்தையும் தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் கொண்டு வருவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநில எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள அணைகள் தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அணைகளுக்கு அருகே உள்ள நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக புதிய அம்சம் ஒன்றை அரசு அறிமுகப்படுத்த வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் கூறியுள்ளார்

மாநில அரசு மக்கள் நலத் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் தேவையின்றி அரசை குறை கூறி வருவதாகவும் குறிப்பிட்டார்

மாநில அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு சேவூர் ராமச்சந்திரன் திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் இந்த முகாமைத் தொடங்கி வைத்தனர்

முகாம் நடைபெறும் பகுதிகளுக்குள் வனவிவங்குகளைத் தடுக்கும் வகையில் சூரிய மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் முப்பதாம் தேதிவரை நடைபெறும் இந்த முகாமிற்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

விளையாட்டுச்செய்திகள் முதலில் உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டி குறித்த செய்திகள்

இந்த போட்டிகள் நாளை புவனேஷ்வரில் நடைபெறுகின்றன

இஷாந்த் ஷர்மாவும் விகாரியும் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர்